இத்தொடர்பாகசென்ளையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியவாளிலைஆய்வு மையதுணைத்தலைமை இயக்குனர் திருபாலச்சந்திரன் தமிழகத்தின் வடகடலோரபகுதிகளில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறுகூறினார்

புயல் எச்சரிக்கையையடுத்து இந்தியகடற்பளட கடலோரகாவல்பளட இந்தியகப்பல் கழகம் மற்றும் மாநிலதலமைச்செயலர்களுக்குதகவல் அனுப்பப்பட்டுள்ளது

அதற்கானஏற்பாடுகளைமாவட்டநிர்வாகங்கள் மேற்கொண்டுவருகின்றன புயலைஎதிர்கொள்வதற்குகடலூர் மாவட்டத்தில் தக்கமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகமாவட்டஆட்சியர் திருசந்திரசேகரசாஹமவுரி கூறியுள்ளார் முன்னெச்சரிக்கைதடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகமுதலமைச்சர் ரிவா் புயல் திருஎடப்பாடிபழனிசாமிஅமைச்சர்கள் மற்றும் அதினாிகளுடன் இன்றுசென்னையில் ஆலோசனைநடத்தினார்

புயலைஎதிர்கொள்வதற்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் தேசியபேரிடர் மேலாண்மைக்குழுமேற்கொள்ளும் என்றுஅவர் தெரிவித்தார் பேரிடர் மீட்பப்படையினருடன் வேறுசிலஅமைப்புகளும் தினைந்து புயல் தொடர்பானமுன்னெச்சரிக்கைமற்றும் மீட்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளும் என்றுஅவர் கூறினார் மீனவர்கள் கடலுக்குசெல்வதைதடுக்கவேண்டும் என்றம் பாதனப்பற்றவீடுகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாள இடங்களுக்குசெல்லுமாறுஆலோசனைகளைவழங்குமாறும் அவர் கூறினார் மத்தியஉள்துறை மின்சாரம் தொலைத்தொடர் விமானபோக்குவரத்து கப்பல் போக்குவரத்தமற்றும் சுகாதாரஅமைச்சகத்தின் செயலர்கள் ரயில்வேவாரியத்தலைவர் தேசியபேரிடர் மேலாண்மைஆணையஉறுப்பினர் செயலாளர் கலை இயக்குனர் மற்றம் பாதுகாப்பு அமைச்சகபிரதிநிதிகள் தேவையானஏற்பாடுகளைசெய்வதாக ஆலோசனைக்கூட்டத்தில் தெரிவித்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் புயல் எச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளமாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் திருசண்முகம் மற்றம் பல்வேறுறைகளின் செயலர்கள் னொலிவாயிலாக இன்றுஆலோசனைநடத்தினர் மாநிலத்தில் புயலைஎதிர்கொள்ளஅனைத்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளும் நிவார் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவருவாய்த்துறைஅமைச்சா் திருஉதயகுமாா் தெிவித்துள்ளாா்

கனமழைஎச்சரிக்கையொட்டிசென்னையிலிருந்து கூடூர் அட்டிப்பட்டு இடையேசெல்லும் புறநகர் ரயில்கள் நாளையும் நாளைமறுநாளும் ரத்துசெய்யப்படுவதாகதெற்குரயில்வேதெரிவித்துள்ளது

தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி மாநிலஅமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் மாற்றத்திற்கான புதியதிசையில் நாடுசெல்லவேண்டும் எனவிரும்புவதால் நாடாளுமன்றமக்களவையின் செயல்பாடுஅதிகரித்துள்ளதுஎன்றுபிரமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

புதியவிதிமுறைகள் மற்றும் பல்வேறுமுன்னெச்சிக்கைநடவடிக்கைகளுடன் நாடாளுமன்ற இர அவைகளும் வார இறுதிநாட்களிலும்கூடபணியாற்றியதைபிரதமர் நினைவு கூர்ந்தார் அஸ்ஸாம் மாநிலமுன்னாள் முதலமைச்சர் தருண் கோகோய் இன்றுனூலமானார்

காங்கிரஸ் கட்சியைசேர்ந்தஅவர் மத்தியஅமைச்சராகவும் பதவிவகித்துள்ளார்

ஜம்மு கஷ்மீர் புல்வாமாஉள்ளிட்டதீவிரவாததாக்குதல்களில் உயிரிழந்தசிஆர் பி எப் வீரர்களின் உயிர் தியாகத்தைநினைவுகூரும் வகையில் சென்னையஅடுத்தஆவடியில் புகைப்படகண்காட்சி இன்றுநடைபெற்றது விளையாட்டுச்செய்கிகள் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் ஒடிசாஅனி ஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது